ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

இது தொடர்பாகமத்தியஉள்துறைசெயலாளர் திருஅஜய் பல்லாமாநிலஅரசுகளுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் இந்ததடையைகண்காணித்து

இது தொடர்பாகசுகாதாரத்துறைகூடுதல் செயலாளர் திருமனோகர் அக்னளி அனைத்துமாநிலமற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குகடிதம் எழுதியுள்ளார் கட்டுப்பாட்டின்போதுதடுப்பூசிசெலுத்திக் ஊரடங்கு கொள்பவர்கள் தடுப்பூசிமையங்களுக்குசெல்வதுபாதிக்கப்படக் கூடாதுஎன்றுஅந்தகடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசிமையங்களில் தடையின்றிதடுப்பூசிசெலுத்தும் பணிகள் நடைபெறுவதுஉறுதிசெய்யப்படவேண்டும் என்றுஅதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மறு உத்தரவு வரும் வரை இது அமலில் இருக்குமெனஅந்தஅறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

பள்ளிமற்றும் கல்லுாரிதேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் பீகார் அரசுஅறிவித்துள்ளது

இந்தமருத்துவமனையில் அனைத்துபடுக்கைகளும் ஆக்ஸிஜன் வசதிமற்றும் வெண்டிலேட்டர் வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றுஅவர் கூறியுள்ளார்

பாதிப்பைஅரசியலாக்கக்கூடாதுஎன்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

முனைவோருக்காகநடத்தப்பட்டநிகழ்ச்சிஒன்றில் காணொலிகாட்சிவாயிலாக தொழில் பங்கேற்றுபேசியஅவர் மத்திய அரசின் திட்டங்களில் மரபுசாராளரிசக்திக்குமுக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகதெரிவித்தார்

தொழில் மற்றும் வர்த்தகநடவடிக்கைகள் அதிகரித்துவருவதை இது காட்டுவதாகஅந்தஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்நிலையில் பல்வேறுஅரசியல் கட்சித் தலைவர்கள் இத்தொகுதிகளில் இறுதிகட்டபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பூர்பஷாரி ஸ்வெருப் நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றபொதுக் கூட்டங்களில் பிஜேபி மூத்ததலைவரும் உள்துறைஅமைச்சருமானதிருஅமித் ஷா நேற்று பங்கேற்றார் டெகட்டா பவானிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றுநடைபெற்றபிரச்சாரபொதுக் கூட்டங்களில் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமானசெல்விமம்தாபானர்ஜி பங்கேற்றுஉரையாற்றினார் இணையதளம் வாயிலானமுதல் ராமாயணகண்காட்சியைமத்தியகலாச்சாரத்துறைஅமைச்சர் திருபிரகலாத்சிங் பட்டேல் நேற்றுதொடங்கிவைத்தார் இந்தநிகழ்ச்சியில் பேசியஅவர் உலகில் வேறு ளங்கும் இல்லாததனித்துவமானபாரம்பரியசின்னங்கள் இந்தியாவில் உள்ளனஎன்றும் குறிப்பிட்டார் இவற்றைகாப்பதுஅனைவரதுகடமைஎன்றும் அவர் கூறினார்

அந்நாட்டில் ஏழு ஆண்டுகளுக்குஒருமுறைஅதிபர் தேர்தல் நடைபெறுவதுவழக்கம் இரண்டாயிரமாவதுஆண்டுமுதல் திருபஷார் அல் கடந்த ஆசாத் அந்நாட்டுஅதிபராகதொடர்ந்துபதவிவகித்துவருகிறார் கடந்தபத்தாண்டுகளாகஅந்நாட்டில் நடைபெற்றுவரும் உள்நாட்டுகண்டையில் நான்குலட்கத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

உலக இளையோர் குத்துச்சண்டைபோட்டியில் இந்தியாவின் பூனம் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார்

ஆசியமல்யுத்தசாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் புனியாவெள்ளிப் பதக்கம் வென்றார்